பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான அருண்ஜேட்வி இன்று காலமானார் இந்தியாவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

மத்திய அரசின் புதிய கல்வி கொள்கை தரமான கல்வியை உறுதி செய்யும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் பேட்மிண்ட்டன் சாம்பியன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி வி சிந்து உலக இறுதிப்போட்டிக்கு முன்னேறியுள்ளார்

அவரது மறைவிற்கு தலைவர்கள் பவர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் அனுபவமிக்க நாடாளுமன்றவாதியாகவும் மிகச்சிறந்த அமைச்சராகவும் நாட்டின் நிர்மாணப் பணிகளுக்கு சிறந்த பங்களிப்பையும் அவர் அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுஜேட்லியின் மறைவு குறித்த செய்தி கிடைத்தவுடன் தனது நிகழ்ச்சிகளை ரத்து செய்துவிட்டு புதுதில்லி திரும்பினார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அருண்ஜேட்லியின் மறைவு நாட்டிற்கு ஈடுசெய்ய முடியாத இழப்பு என்று கூறினார் நேர்மை மற்றும் சிறந்த நிர்வாகத்திறன் மிக்கவராக அவா் திகழ்ந்தார் என்றார் திரு வெங்கையா நாயுடு குறிப்பிட்டாள் இதனிடையே மூன்று நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அருண்ஜேட்லியின் மனைவி மற்றும் மகனுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தமது இரங்கலைத் தெரிவித்தார் அருண்ஜேட்லி வலிமை மிக்க அரசியல் தலைவர் என்றும் மாணவ பருவத்திலிருந்தே பிஜேபியுடன் பிரிக்க முடியாத உறவை பராமரித்து வந்தவர் என்றும் பிரதம் தனது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் அவசர கால பிரகடனத்தின் போது நாட்டின் ஜனநாயகத்தை கட்டிக்காப்பதில் அவர் ஆற்றிய பங்கை பிரதமர் நினைவுகூர்ந்துள்ளார் ஜேட்வி மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவா் திருமதி சோனியாகாந்தி பொதுவாழ்வில் அவர் ஆற்றிய பணி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் பிஜேபி தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா தமது நண்பரின் மறைவு தமக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் பிஜேபிக்கும் ஏற்பட்டுள்ள இழப்பு என்று கூறியுள்ளார் பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுத்தவர் ஜேட்லி என்று புகழாரம் சூட்டியுள்ளார் அருண்ஜேட்லியின் இல்லத்திற்குச் சென்று அவரது உடலுக்கு குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர் பிஜேபி செயல்தலைவர் திரு ஜே பி நட்டா மத்திய அமைச்சர்கள்திரு ஹர்ஷ்வர்தன் திரு ஜிதேந்திர சிங் உள்ளிட்ட பவர் ஜேட்லியின் உடலுக்கு மவரஞ்சலி செலுத்தினர் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் ஜேட்லி நிர்வாகத்திறன் மிக்கவர் என்றும் நாட்டின் பெரிய சொத்தை நாம் இழந்துவிட்டோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் நாடாளுமன்றத்தில் தமது கருத்துக்களை ஆழமாகவும் அறிவார்ந்த முறையிலும் பேசக்கூடியவர் ஜேட்லி என்றும் அவரது மறைவு இந்திய திருநாட்டிற்கு பேரிழப்பு என்று கூறியுள்ளார் துணை முதலமைச்சர் திரு ஓ பள்ளீர் செல்வம் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் பிஜேபி மாநில தலைவா் திருமதி தமிழிசை சௌந்தராஜன் பாம நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் மதிமுக பொதுச்செயலாளர் திருவைகோ தமாகா தலைவர் திரு ஜி பகே வாசன் உள்ளிட்டோரும் அருண்ஜேட்லியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் அருண்ஜேட்லியின் உடல் புதுதில்லியில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது இறுதிச்சடங்குகள் நாளை பிற்பகல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியாவுடன் நெருங்கிய நட்புறவு கொண்ட நாடு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மூன்று நாடுகளுக்கு அரசு முறை மேற்கொண்டுள்ள பிரதமர்

இருநாடுகளுக்கு இடையேயான உறவுகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் வலுவாக உள்ளது என தெரிவித்தார் இந்தியாவில் புதுப்பிக்கதக்க ளிசக்தி உணவு துறைமுகங்கள் விமாள நிலையங்கள் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மற்றும் பிற துறைகளில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக பிரதமா் குறிப்பிட்டாள்

பின்னர் அங்குள்ள இந்திய வம்சாவாளியினரிடம் உரையாற்றிய அவர் எமிரேட்ஸின் வளர்ச்சிக்கு அவர்களின் பங்கு பெருமையளிப்பதாக கூறினார் முன்னதாக ரூபே அட்டையை பிரதமர் அறிமுகப்படுத்தினார்

இந்திய பிரதமா் ஒருவா் அந்நாட்டுக்கு செல்வது இதுவே முதல் முறையாகும்

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களம் இதனை அஞ்சல் செய்யும் பிரதம் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகிறது இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரபப்பும் செய்யப்படும் மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை தரமான கல்வியை உறுதி செய்யும் என்று குடியரக துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் ஐந்தாம் வகு்பபு வரை மாணவர்களுக்கு அவர்களது தாய் மொழியிலேயே பாடங்கள் கற்றத்தரப்பட வேண்டுமென்றும் அதன் மூலம் வாழ்வியல் கருத்துக்களை எளிதில் புரிந்து கொள்ள உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார் மொழிப்பாடங்களுக்காள ஆசிரியர்கள் அதிக எண்ணிக்கையில் பணியமர்த்தப்பட வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார் சமூக நீதி பாலியல் சமத்துவம் துப்புரவு சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பது போன்ற அம்சங்களில் மாணவர்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டுமென்றும் குறிப்பிட்டார் ஒருமுறைப் பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை பொதுமக்கள் முழுமையாக கைவிட வேண்டுமென்று திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தினார் நாட்டை ஒருங்கிணைக்க சர்தார் வல்லபாய் படேல் தொடங்கிய பணியை பிரதமர் திரு நரேந்திர மோடி முடித்து வைத்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் ஹைதரபாத்தில் இன்று நடைபெற்ற சா்தார் வல்வபாய் படேல் தேசிய காவல் பயிற்சி மையத்தில் பயிற்சியை முடித்த காவல்துறை அதிகாரிகளின் அணி வகுப்பை பார்வையிட்டார் பின்ளா் இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவா் நாட்டின் வளா்ச்சிக்கு அமைதியை பராமரிப்பது மிகவும் அவசியம் என்று வலியுறுத்தினார் நாட்டின் பொருளாதார இலக்கை அடைவதற்கு சுட்டம் ஒழுங்கு முக்கிய பங்கு வகிப்பதாக திரு அமித்ஷா குறிப்பிட்டார் நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் நிலவும் உள்ளூர் பிரச்சினைகளுக்கு ஊடகங்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்பு அமைச்சக செயலர் திரு அமித்கரே வலியுறுத்தியுள்ளார் குவாஹாத்தியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவா் அமைச்சகம் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சிகளில் அந்தந்த பகுதிகளில் பிரபலமாக உள்ள நபர்கள் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் கிழக்கு ஆசியாவின் நுழைவுவாயிலாக திகழும் வடகிழக்கு மாநிலங்களை நாட்டின் பிற பகுதிகளுடன் தொடர்பு ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் அமைச்சகங்களுக்கு இடையேயாள மத்திய குழு நேரில் ஆய்வு செய்ய உள்ளது குஜராத் மஹாராஷ்டிரா கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் வெள்ளத்தால் பாதிக்ப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்ய மத்தய உள்துறை அமைச்சகம் அண்மயில் குழு ஒன்றை அமைத்தது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களின் கோரிக்கையை ஏற்று இதுவரை இக்குழு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒருமுறை ஆய்வு செய்துள்ளது வெள்ளச்சேதம் மற்றும் நிவாரண பணிகளுக்கு தேவைப்படும் கூடுதல் நிதியை பெறுவதற்கான விரிவான மதிப்பீடுகளை சும்பந்தப்பட்ட மாநில அரககள் சும்ப்பித்த பின் மத்திய குழு மீண்டும் வெள்ளப்பாதிப்பு பகுதிகளை ஆய்வுகளை மேற்கொள்ளும்

நாராயண்பூர் மாவட்டத்தில் பஸ்தார் பகுதியில் நக்சல தீவிரவாதிகள் பதுங்கியுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது துப்பாக்கி சண்டை நடைபெற்றதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன

தொழிலாளா்கள் அமைப்புகளுடன் மத்திய அரசு இன்று நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டது இதனையடுத்து தொழிவாளர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என மத்திய அரசு அளித்த உறுதிமொழியை ஏற்று வேலைநிறத்தம் கைவிடப்பட்டுள்ளதாக தொழிலாளா்கள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது

உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து இறுதிப்போட்டிக்கு முன்னேறியுள்ளார்

ஆடவா் ஒற்றையா் பிரிவு அரை இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சாய் ப்ரீனித் தோல்வியடைந்தாா் உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியள் போட்டியில் வெஸ்ட் இண்டஸுக்கு எதிரான முதவாவது போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது